நரேந்திரமோடி கூறியுன்ளார் டெல்லியில் இன்று அவர் இஸ்லாமிய பாரம்பரியம் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார் எந்த ஒரு சமயமும் வன்முறையைக் கையாளவோ இணக்கமற்ற முறையில் வாழவோ மக்களுக்கு கற்றுத் தருவது இல்லை என்ற அவர் சாதாரண மக்களுக்கு எதிராக மனித நேயமற்ற தாக்குதலை நடத்துபவர்கள் எந்த ஒரு சமயத்தையும் சேர்ந்தவர்கள் இல்லை என்று கூறினார் ஒவ்வொரு பாரம்பரியமும் சமயப் பிரிவும் மனிதப் பண்புகளைப் பேணுவதாக இருப்பதால் சமயம் ஒருபோதும் மனித நேயமற்றதாக இருக்க முடியாது என்றார் இஸ்லாமிய மனித நேயத்துடன் இளைஞர்கள் இணைக்கப்பட வேண்டியதே தற்போதைய தேவை என்றும் நவீன அறிவியலை வளர்ச்சிக்குப் பயன்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் இந்திய மண்ணில் அனைத்து சமயங்களும் வளர்ந்துள்ளன என்றும் இந்தியாவின் பன்முகக் கலாச்சாரமே அதன் அடையாளம் என்றும் திரு மோடி கூறினார் காலங்காலமாக இருத்து வரும் இந்தியாவின் பன்முகத் தன்மையே இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்இய அம்சமாகும் என்றார் அமைதிக்கான செய்தியை இந்தியா உலகம் முழுவதும் பரப்பி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜோர்டான் அரசர் இரண்டாம் அப்துல்லா உலகத்தில் அமைதியைக் கொண்டு வருவதற்கான பொறுப்பை இந்தியாவும் தோர்டானும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் பகைமை உணர்வையும் வன்முறையையும் எதிர்த்து போராட வேண்டியதன் அவசியத்தை அரசர் வலியுறுத்தினார்

பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு

அசோக் சவுத்ரி கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே முன்னாள் முதலமைச்சரும் இந்துஸ்தானி ஆவம் மூர்ச்சா தலைவருமான ஜித்தன்ராம் மஞ்சி ராஷ்டீரிய ஜனதா தளம் தலைமையிலான மகா கூட்டணியில் இணைந்துள்ளார்